நீலகிரி மாவட்டம் தெப்பக்காட்டில் வளர்ப்பு யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாமை மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார்

மக்களவையில் குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் விரைந்து முடிவுகள் எடுப்பதே அரசின் முக்கிய குறிக்கோள் என்றார்

வேளாண் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை அரசியல் நோக்குடன் அணுகவேண்டாம் என்று அறிவுறுத்திய அவர் விவசாயிகளின் வளத்தை மேம்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றார்

மக்களவையில் துணைக் கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெண் வீராங்கனைகளுக்கான பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று கூறிய அவர் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படும் என்றார் அமைச்சகத்திலோ அல்லது விளையாட்டு துறைகளிலோ மகளிருக்கு எதிரான பாலியல் நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

முன்னதாக டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விடுத்த தீர்ப்பில்

இதனை எதிர்த்து மத்தியஅரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் குற்றவாளிகள் தனித்தனியாக தூக்கிலிடப்படலாம் என்ற கருத்தை வெளியிட்டதோடு முகேஷ் குற்றவாளிக்கு கருணை மனு உள்ளிட்ட என்ற அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு விட்டதாக சுட்டிக்காட்டி உள்ளது

இறுதிகட்ட வாக்கு ச சேகரிப்பில் வேட்பாளர்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வீடுவீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர்

ஒட்டுமொத்த பணவீக்க விகிதமும் பொருளாதார வளர்ச்சியும் மந்த நிலையில் இருப்பதால் தற்போதைய நிலைமையே தொடர நிதிக்கொள்கை குழு முடிவெடுத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் பொருளாதார மந்த நிலையை சமாளிக்க வட்டி விகிதம் மட்டுமல்லாமல் வேறுசில நடைமுறைகளும் இருப்பதாக எடுத்துரைத்தார்

புதிய துணைமின் நிலையங்கள் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள பிரச்னைகளை களைய பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வீடுகள் அரசு அலுவலகங்கள் விவசாய இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்த மின்சார வாரியம் பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

வெல்லமண்டி என் நடராஜனும் திருமதி

வளர்மதியும் இன்று வழங்கினர்

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார்

அன்றாட வேட்டை தடுப்பு ரோந்து பணி யானை சவாரி என பல்வேறு பணிகளுக்குபயன்படுத்தப்படும் யானைகளுக்கு ஓய்வு அளிக்கும் வகையில் இம்முகாம் நடத்தப்படுகிறது இதனையொட்டி இப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கான யானை சவாரி ரத்து செய்யப்படுகிறது

மத்தியஅரசின் வீட்டுவசதி நகர்புற அமைச்சகத்தின் சார்பில் வாழ்க்கைத்திறன் சமூக மேம்பாடு கல்வி சுகாதார மேம்பாடு திடக்கழிவு மேலாண்மை மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்காக எளிதான வாழ்க்கை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநாட்டை மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் துவக்கிவைக்க இருப்பதாகவும் கூறினார்

விழுப்புரம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் இயந்திரவியல் மின்னியல் துறைகள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த ஆராய்ச்சியில் மாணாக்கர் அதிகளவில் ஈடுபடவேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டது

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தைத்தேர்த் திருவிழா நாளை நடைபெற உள்ளது